நிலையங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்று பிரதமா் திரு

தூத்துக்குடி மாவட்டம் ஏரலை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார்

இந்நிகழ்ச்சியில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

லக்னோவில் ஒரு மாவட்டம் ஒரு பொருள் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் தொழில்வாய்ப்புகளை அதிகரிக்க இது வழிவகை செய்யும் என்றார் மத்திய அரசின் பல்வேறு தொழில் திட்டங்களை இத்திட்டத்துடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் இளைஞர்கள் தொழில்முனைவோராக முன்வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சிறுகுறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு கிரி ராஜ்சிங் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

பேல் போர் விமான பேர முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி நிலவியதால் மாநிலங்களவை இன்று பிற்பகல் இரண்டரை மணிவரை ஒத்திவைக்கப்பட்டது அவை இன்று கூடியதும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ர பேல் பிரச்சினையை எழுப்பி கூச்சலிட்டனர் புதிதாக பதவியேற்றுள்ள அவை துணைத்தலைவர் ஹரிவன்ஸ் அவை நடவடிக்கைகளை தொடர உறுப்பினர்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கோரி வேண்டுகோள் விடுத்தார் இதற்கு ச செவிமடுக்காத காங்கிரஸ் உறுப்பினர்களும் வேறு சில எதிர்கட்சி உறுப்பினர்களும் தொடர்ந்து குரல் எழுப்பியதால் அவை சிறிதுநேரம் ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது இதேநிலைமை தொடர்ந்ததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக இதுகுறித்து பேசிய எதிர்கட்சித்தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் ர் பேல் பேரம் தொடர்பாக விசாரிக்க கூட்டு நாடாளுமன்ற குழு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார் காங்கிரஸ் ஆட்சியின் போது பிரச்சினைகள் எழும்போதெல்லாம் நாடாளுமன்ற விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதாக காங்கிரஸ் உறுப்பினர் கட்டு திரு ஆனந்த் ஷர்மா எடுத்துரைத்தார்

பேல் பேர முறைகேடுகள் குறித்து பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உரிய பதில் அளிக்க கோரி எதிர்கட்சி உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி சோனியாகாந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநிலங்களவை எதிர்கட்சித்தலைவர் திரு

ராஜா ஆம் ஆத்மி கட்சியின் சுஷில் குப்தா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என்று கோரிய எதிர்கட்சியினர் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினார்கள்

முன்னதாக இதுதொடர்பாக உள்துறை அமைச்சகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணத்தை ஆய்வு செய்த நீதிபதிகள் ருங்சன் கோகோய் நவீன் சின்ஹா கே

ஜோசப் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை ஒத்திவைத்துத இவர்களை விடுவித்தால் சர்வதேச அளவில் ஆத குழப்பங்களை விளைவிப்பதோடு ஆபத்தான முன்னுதாரணத்தையும் ஏற்படுத்தும் என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்த மத்திய அரசு அவர்களை விடுவிக்க எதிர்ப்பு தெரிவித்துத

வாக்காளர் பட்டியலும் மின்னணு முறையில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா்

வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும்

காவிரி கரையோர கிராமங்களான ஊட்டலை ஒக்கேனக்கல் ஏரியூர் நெருப்பூர் நாகமலை உள்ளிட்ட கிராமங்களில் தண்டோரா மூலமும் துண்டு பிரசரங்கள் மூலமும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தண்டபாணி தெரிவிக்கிறார்

ஒகேனக்கல் காவிரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் அங்கு செல்வதை தவிர்க்குமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மறு உத்தரவு வரும்வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் தொடர்ச்சி இதனிடையே மேட்டூர் அணை பகுதியில் பெருமளவு தண்ணீர் வரும் என எதிர்பார்க்கப்படுவதால் மேட்டுர் எடப்பாடி சங்ககிரி உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

தஞ்சை மேட்டுர் இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து சுமார் ஒரு லட்சம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் தஞ்சை மாவட்டம் காவிரி கொள்ளிடம் ஆறுகளின் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக கிளை இருக்க ஆட்சித்தலைவர் திரு

காவிரி நீர் பாயும் நீர்நிலை பகுதிகளிலும் அபாயகரமான இடங்களிலும் குளிப்பது நீச்சல் அடிப்பது மீன்பிடித்தல் தன் புகைப்படம் எடுத்தல் உள்ளிட்ட பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார்

தண்ணீர் திறந்துவிடப்படும் கனஅடி அளவு விவரங்களை ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்கள் தெரிந்துகொள்ள குறித்த அறிவுறுத்தப்படுகிறது பொதுமக்களுக்கு தண்டோரா மற்றும் ஒலிபெருக்கிகள் மூலம் எச்சரிக்கை செய்ய வருவாய் காவல் ஊரக வளர்ச்சி அலுவலர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனா்

நெல்லை மழை நெல்லை மாவட்டம் மேற்கு மதொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றாலம் பிரதான அருவி ஐந்தருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் கேரள எல்லைப்பகுதியில் மலைச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

அணை பகுதிகளிலும் உயரமான பகுதிகளுக்கும் செல்வதை சுற்றுலா பயணிகள் தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் ஏரல் பகுதியை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுகா விரைவில் தொடங்கப்படும் என்றும் குறிப்பிட்டாள்

இருவரி அகில இந்திய வானொலியில் முதற்கட்ட இசைப்போட்டியில் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலிருந்து வாய்ப்பாட்டு பிரிவில் நிமிஷா எஸ்

சுவாதி ஆர் அக்ஷயா ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்